தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

ஐந்து ட்ரில்லியன் டாவர் என்ற பொருளாதார இலக்கை எட்டும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நிதி அமைச்சர் திருமதி நிர்மவா சீதாராமன் கூறியுள்ளார்

இந்தியா திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது இனி விரிவான செய்திகள் நிர்வாக நடைமுறைகளில் தாய்மொழி பயன்பாட்டை அதிகரிக்க செய்வதன் மூலம் எளிதான முறையில் மக்களை தொடர்பு கொள்ள முடியும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் உலக தாய்மொழி தினம் நாளை கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாளிதழ் ஒன்றில் தாம் எழுதிய கட்டுரையை இன்று வெளியிட்டு பேசியபோது மக்களின் வாழ்வில் தாய்மொழியின் முக்கியத்துவம் குறித்து அவர் எடுத்துரைத்தார் கல்வி பயிலும் முறை ஆளுமை பண்பு உள்ளிட்ட பல்வேறு திறன்களை மேம்படுத்தி கொள்வதற்கு தாய்மொழி உதவிடும் என்று அவர் கூறினார் பல்வேறு மொழிகளை கற்பதன் மூலம் பலதரப்பட்ட கலாச்சார பண்புகளை அறிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார் சுயசாா்பு இந்தியா இயக்கம் என்பது உள்நாட்டு தேவைகள் மட்டுமன்றி உலகத்தின் எதிா்பாா்ப்புகளையும் பூர்த்தி செய்வதற்கானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்றக் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக தலைமை வகித்து பேசிய அவர் வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாகக் கொன்டு தமது அரக செயவ்பட்டு வருவதாகவும் தெரிவித்தாா் மத்திய பட்ஜெட்டில் கட்டமைப்பு துறையை மேம்படுத்துவதற்காக சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் கூடுதவாக வேலை வாய்ப்புக்களை உருவாக்கிட இது உதவிடும் என்றும் கூறினார் பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் தமிழகம் உட்பட ஆறு மாநிலங்களில் நவீன தொழில்நுட்பத்துடன் வீடுகள் கட்டப்பட்டு வருவதாக அவர் கூறினார் கூட்டாட்சி தத்துவம் என்பது மாநிலங்கள் மட்டுமன்றி மாவட்டங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பாகவும் இருக்க வேண்டும் என்றும் அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடிப்படையானது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தேசிய அளவிலான நதிநீர் இனைப்பு திட்டத்தில் கோதாவரி காவேரி இணைப்பையும் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாா் இதனால் தெலங்காளா ஆந்திரப்பிரதேசும் மற்றும் தமிழகத்தில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் பயன் பெறுவர் என்று அவர் குறிப்பிட்டார் மற்றும் அதன் கிளை ஆறுகளை நமாமி கங்கா திட்டத்தின்கீழ் தூய்மைப்படுத்துவதற்கான காவிரி நடவடிக்கையை எடுக்குமாறும் அவர் அப்போது கேட்டுக்கொண்டார் பிரதமரின் பயிர்க்காப்பீட்டுத் திட்டம் நுண்னுயிர் பாசனம் ஆழ்கடல் மீன்பிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார்

தமிழகம் முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக திகழ்கிறது என்று கூறிய முதலமைச்சர் மின்மிகை உற்பத்தி மாநிலமாக திகழ்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் பெட்ரோலியப் பொருட்களின் விலையேற்றம் தொடர்பாக என்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டுமே முடிவு செய்ய இயலும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் உலகம் முழுவதிலும் எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள் பல்வேறு சவால்களை சந்தித்து வருவதாக கூறினார் நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை நா்ணயம் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினாா் நாடு முழுவதும் ஒரே விதமான சரக்கு மற்றும் சேவை வரி கட்டணம் விதிப்பது மற்றும் வருவாய் பகிர்வு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் விரிவான ஆலோகனை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் யோசனை தெரிவித்தார் ஐந்து ட்ரில்லியன் டாலர் என்ற நாட்டின் பொருளாதார இலக்கை அடையும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் வரி வசூலிப்பதற்னன வரம்புகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதையடுத்து நாட்டின் பொருளாதாரம் மேம்படும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் சர்வதேச தரத்துடன் பொருள்களுக்கான தரக் கட்டுப்பாட்டை உருவாக்கிடும் வகையில் மேக் இன் இந்தியா திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இந்திய தர நிர்ணய அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்த அமைச்சர் தர சான்றிதழ் பெற வெளிநாடுகள் செல்ல வேண்டிய தேவை இருக்கூது என்ற நிலை உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார் நவீன கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கூறிய அவர் சர்வதேச தரத்திவாள ஆய்வகப் பரிசோதனைகளை உள்நாட்டிலேயே மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளில் அவசியம் குறித்தும் அவர் வலியுறுத்தினார் உற்பத்தி மற்றும் சேவை சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளும் நாட்டின் வளர்ச்சியை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார் தரமான உற்பத்தி மற்றும் சேவைகள் மூலம் நாட்டின் வலிமை வெளிப்படும் என்று திரு பியூஷ் கோயல் கூறினார் குஜராத்தில் ஆறு நகராட்சி தொகுதிகளுக்கு நாளை தேர்தல் நடைபெற உள்ளது ஜூனாகத் நகராட்சிக்கு உட்பட்ட இரண்டு தொகுதிகளுக்கான இடைதேர்தலும் நாளை நடைபெறுகிறது

வாக்குப்பதிவின் கடைசி ஒரு மணி நேரம் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட வாக்காளர்கள் முழுகவச உடையுடன் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவர் என்று அவர் தெரிவித்தார் சென்னை மெட்ரோ ரயில் பயணத்திற்கான கட்டணங்கள் நாளை மறநாள் முதல் குறைக்கப்படுவதாக தமிழக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளாா் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்

லட்ச தீவில் நிதி ஆயோக் திட்டத்தின் கீழ் செயல்படுத்ப்படும் கற்றுவா திட்டப்பணிகளுக்கு கற்றுச் சூழல் அனுமதி வழங்கப்படுவதன் மூலம் அப்பகுதியில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என மத்திய சுற்று சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் லட்சத்தீவில் சுற்றப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் பாதுகாப்பு இயற்கை அழகை பராமரிப்பது போன்ற பல்வேறு திட்டப்பணிகளை அவர் இன்று தொடங்கி வைத்தார் இயற்கை வளங்களின் பாதுகாப்பு உறுதி செய்வதன் மூலம் நாட்டின் வளர்ச்சி மேம்பாடு அடையும் என்று அவர் கூறினார் சர்வதேச சமூக நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இதனைபொட்டி குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமென்று அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார்

சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஈர நிலங்களின் பங்கு குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு சென்னை அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது தமிழ்நாடு ஈர நில ஆணையத்தின் உறுப்பினரும் கற்றக்குழல் ஆர்வலருமாள டாக்டர் ஜெயஸ்ரீ வெங்கடேசன் நீரியல் நிபுணர்கள் பேராசிரியர் ஜனகராஜ் பொறியாளர் திருநாவுக்கரசு ஊடகவியலாளர் சியாமளா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர் சென்னை அலைவரிசை ஒன்றில் இன்று இரவு மணி ஒன்பது முதல் ஒன்பது முப்பது வரை ஒலிபரப்பாகவுள்ள இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் தமிழகத்திற்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் அடுத்த நான்கு தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருப்பத்துர் சேலம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது